பொதுத்துறை வங்கிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் கூறியிருக்கிறாா் வெங்காயம் ஏற்றுமதி மீதான தடையை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது மாநில அரசின் அதிகாரத்திற்குட்பட்டது என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்

குடியுரிமை திருத்த சுட்டம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்குவது மத்திய அரசின் கடமை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் உலக கோப்பை மகளிர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பொதுத்துறை வங்கிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று பொதுத்துறை வங்கிகள் சீர்த்திருத்தம் தொடர்பான செயல்திட்டத்தை வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் வங்கிகளை ஏற்கனவே திட்டமிட்டவாறு பொதுத்துறை இணக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து நிச்சயமற்ற தன்மை எதுவும் இல்லை என்றும் கூறினாா் வாராக்கடன்களை வசூலிக்க வங்கிகள் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொரோனா வைரஸ் காரணமாக இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள தாக்கத்தை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கேற்ற திறனை பெறும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வகை செய்யும் பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் மூன்றாவது கட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் திட்டத்தை பள்ளிக் கல்வியுடன் இணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார் இதன்மூலம் திறன் மேம்பாட்டுத் துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எற்படும் என்றும் அவர் கூறினார்

வெங்காயம் ஏற்றுமதி மீதான தடையை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வெங்காய விளைச்சல் அதிகரித்திருப்பதால் அதன் விலை பெருமளவு குறைந்து வருகிறது விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை நீக்குவது என்று தில்லியில் நேற்று மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் குழுவின் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை ரத்து செய்வது அல்லது மாற்றியமைப்பது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது மாநில அரசின் அதிகாரத்திற்குட்பட்டது என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு கொள்ளிடம் மேலணையில் புதிய கதவணை கட்டும் பணியை நேசில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தொடர்பாக மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுப்படுத்தியுள்ளது என்றார் துறை தொடர்பாக மாநில அரசு எடுக்கும் முடிவு மாநில அரசின் வேளாண் அதிகாரத்திற்குட்பட்டதுதான் என மத்திய அரசு கூறியுள்ளது என்று தெரிவித்தாா் மேகதாது தடுப்பணை விவாகரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டதற்கு காவிரி நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதுபடி தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை தடுத்து நிறுத்தவோ திருப்பி அனுப்பவோ முடியாது என்று முதல்வர் தெரிவித்தார் அஇஅதிமுக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை தடுக்கும் வகையில் திமுக செயல்படுவதாக குறை கூறினாா் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை அஇஅதிமுக அரசுதான் பாதுகாத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்குவது மத்திய அரசின் கடமை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தேசிய குடியுரிமை பதிவேட்டை தமிழகத்தில் அமல்படுத்த திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இதற்காக சுட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என மாநில அரசை வலியுறுத்தியதாகவும் கூறினாா் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப்பெற வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் சாலைகள் முறையாக அமைக்கப்படுகிறதா என்பதை நகராட்சி நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது மயிலாடுதுரையில் புதிய சாலைகள் அமைக்கப்படும்போது பழைய சாலைகளை தோண்டி எடுக்காமல் அமைக்கப்படுவதால் சாலை மேடாகி மழைக் காலங்களில் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அம்வு இவ்வாறு உத்தரவிட்டது இத்தொடர்பாக நகராட்சி நிர்வாகத் துறை செயலர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறை செயல் மற்றும் நெடுஞ்சாலைத் துறை செயல் ஆகியோா் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அந்த அம்வு உத்தரவிட்டது சிறபான்மையின மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தேசிய சிறுபான்மையினா் ஆணைய துணைத்தலைவா் திரு ஜார்ஜ் குரியன் கூறியிருக்கிறார்

மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து சிறுபான்மையின மக்களிடம் விழிப்புணா்வை ஏற்படுத்தி இத்திட்டத்தில் அவர்கள் இணைந்து பயன்பெற அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கள்னட மொழி நூலை ஆங்கிலத்திற்கு மொழி பெயர்த்ததற்காக உதகமண்டலத்தை சேர்ந்த திருமதி சூசன் டேனியேல் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

மற்ற மொழிகளில் உள்ள படைப்புகளை அந்தந்த மாநில மொழிகளில் மொழி பெயாப்பதை மத்திய அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

எகிப்தில் காலமான முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் உடல் தலைநகர் கெய்ரோவில் முழு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது பிஜூ ஜனதாதள் தலைவராக ஒடிசா முதலமைச்சள் திரு நவின் பட்னாயக் எட்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழ் வளர்ச்சித் துறை சார்பில் மாவட்டந்தோறும் கொண்டாட்டப்பட்டு வரும் தமிழ் ஆட்சிமொழி சட்ட வாரத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு பணியாளர்களுக்கு எழுத்து சீர்த்திருத்தம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகளின் வரைவு பட்டியலை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் வெளியிட்டார் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்துத் துறை வளா்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகா்வோா் பாதுகாப்புத் துறை முதன்மை செயலா் திரு தயானந்த் கட்டாரியா தலைமையில் நடைபெற்றது சென்னை பெரும்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அரசு ஒவியப் பள்ளியை பள்ளிக்கல்வித் துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் இன்று திறந்து வைக்கிறாா் அண்ணா பல்கலைக் கழக பதினாறாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா சென்னை பல்கலைக் கழக நூற்றாண்டு விழா கலையரங்கில் இன்று நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் உலக கோப்பை மகளிர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது மெல்பா்ளில் நடைபெற உள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது ரஷ்யாவைச் சேர்ந்த உலகப்புகழ்பெற்ற டென்னிஸ் வீராங்கனை மரிய ஷரபோவா டென்னிஸ் விளையாட்டிலிருந்து ஒய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்